குழந்தைகளும் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

ரஃபேல் போர் விமான விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திரு திரு அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார்

பயிற்சி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார்

இருசக்கர வாகன ஓட்டிகள் கூட பயணிப்போர் அனைவரும் ஹெல்மெட் அணிவதை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

டென்னிஸ் வீரர் சத்யனுக்கு அர்ஜூனா விருது வழங்கப்படுகிறது இனி விரிவான செய்திகள் கிராம செவிலியர்கள் ஆற்றி வரும் சேவைகள் காரணமாக நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளும் தாய்மார்களும் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் கிராம செவிலியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பணித் திறனை பாராட்டியுள்ளார் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை பயன்படுத்தி ருமேனிய தொழில் அதிபர்கள் இங்கு முதலீடு செய்ய முன்வர வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் தமது ஏழு நாள் தென் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக நேற்று முன்தினம் ருமேனியா தலைநகர் புக்காரெஸ்ட் வந்தடைந்த அவர் இன்று அந்நாட்டின் தொழில் அதிபர்களிடையே உரையாற்றினார்

பொதுத்துறை நிறுவனமான ஹெச் ஏ எல் லுக்கு ரஃபேல் ரக போர் விமானத்தை தயாரிக்கும் திறன் இல்லையென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பதாகவும் அது உண்மைக்கு மாறானது என்றும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இதுகுறித்து அவர் ஹெச் ஏ எல் முன்னாள் தலைவர் ஒருவர் வெளியிட்டுள்ள அறிக்கை மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு முரணாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் செய்வதிலும் குற்றங்களைக் கட்டுப்படுத்துவதிலும் தமிழகக் காவல்துறை புலனாய்வு எடுத்துக்காட்டாக செயல்படுகிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியிருக்கிறார் தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்துடன் இணைந்து தமிழகக் காவல்துறையினருக்கு நிறைவாழ்வு பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதற்கான தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெற்றது அதில் பேசிய முதல்வர் நாட்டிலேயே முன்னோடியாக செயல்படுத்தப்பட்டு வரும் இப்பயிற்சி அனைத்து மாவட்டம் காவல் பிரிவுகள்

ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அரசாணை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு எஸ் மணிக்குமார் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அதிகரித்து வரும் சாலை விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்பை கருத்தில் கொண்டு இருசக்கர வாகனங்கள் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் வாகன ஓட்டிகள் இருவரும் ஹெல்மெட் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவில் கூறியுள்ளது

தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகம் மற்றும் சட்டக் கல்லூரிகளில் தகுதியில்லாத ஆசிரியர்களை களைவதற்கு எடுத்த நடவடிக்கைகள் பற்றி அழிக்கை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக துணை வேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

செவிலியர் படிப்புக்கும் நீட் தேர்வை அறிமுகம் செய்யும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டுமென்று பாமக இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார் மருத்துவப் படிப்புக்கு நீட் கொண்டு வந்ததன் நோக்கத்தையே அரசால் நியாயப்படுத்த முடியாத நிலையில் செவிலியர் தேர்வுக்கும் அதனைக் கொண்டுவர முயற்சிப்பது ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் என்று ஒரு அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறார் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணையை முடிப்பதற்கு அமலாக்கப் பிரிவுக்கு உச்சநீதிமன்றம் மேலும் மூன்றுமாத கால அவகாசம் அளித்துள்ளது சிபிஐ அமலாக்கப் பிரிவு ஆகியவற்றுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் மாதத்தில் ஆறுமாத கால அவகாசம் வழங்கியிருந்தது ஆனால் மேலும் பல சுற்று விசாரணை நடத்தப்பட வேண்டியிருப்பதால் கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக அமலாக்கப்பிரிவு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜென்ரல் திரு துஷார் மேத்தா கேட்டுக் கொண்டார் இதையடுத்து நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி திரு அசோக் பூஷன் அடங்கிய அமர்வு இந்த கால நீட்டிப்பை வழங்கியது அஞ்சலக சிறுசேமிப்புக்கான வட்டி வீதம் புள்ளி நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது

பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கு எட்டரை சதவீத வட்டி வழங்கப்படும் ஒன்று முதல் மூன்றாண்டுகள் வரையிலான வைப்பு தொகைகளுக்கு வட்டி வீதம் புள்ளி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது ஈஎஸ்ஐ எனப்படும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் அடல் ஈட்டுறுதியாளர் மேம்பாட்டுத் திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இதன்படி ஈஎஸ்ஐ பயனாளிகள் வேலை இழந்தால் அடுத்த வேலை பெறும் வரை அவர்களுக்குரிய உதவித் தொகை வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் இத்திட்டத்திற்கான ஒப்புதல் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் தலைமையில் இன்று புதுதில்லியில் கூடிய ஈஎஸ்ஐ நிர்வாகக் குழுக் கூட்டத்தில் வழங்கப்பட்டது உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான விதிகளிலும் தளர்வு செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் பிரதமர் தேர்தலில் திரு ஷின்ஸோ அபே மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த அவர்

இதன்மூலம் திரு ஷின்ஸோ அபே ஜப்பானில் மிக நீண்டகாலமாக பிரதமர் பதவி வகிப்பவர் என்ற பெருமையை பெற உள்ளார்

மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் சமேகித் சிக்ஷா திட்டத்தின் வாயிலாக விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளி மாணவர்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர்

அரியலூரில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாணவர்களை தூய்மை பாரத இயக்க உறுதிமொழியை ஏற்க வைத்துப் பேரணியை தொடங்கி வைத்தார் எந்த போட்டித் தேர்வுகளையும் நேர்மறை சிந்தனையுடன் சந்தித்தால் வெற்றி பெறலாம் என சென்னை அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவு இயக்குநர் திரு பழனிச்சாமி கூறியிருக்கிறார்

விளையாட்டில் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பளுதூக்கும் வீராங்கனை திருமதி எஸ் மீராபாய் சானுவுக்கும் கிரிக்கெட் அணித் தலைவர் திரு விராட் கோலிக்கும் வழங்கப்பட உள்ளது சிறந்த பயிற்சியாளர்கள் விருதுக்கு எட்டு பேர் தேர்வாகியுள்ளனர் செல்வி ஹீமாதாஸ் தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் ஜி சத்யன் தடகள வீரர் நாயப் சுபேதார் ஜின்சன் ஜான்சன் உட்பட இருபது பேர் அர்ஜூனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்

மௌலானா அபுல்கலாம் ஆசாத் கோப்பை அம்ரிட்சர் நகரைச் சேர்ந்த குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படுகிறது

தமிழக வீரர் சத்யன் வரவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் டேபிள் டென்னிஸில் இந்தியாவுக்கு தங்கம் வென்று தருவதே தமது லட்சியம் என்று கூறியுள்ளார் சாங்ஜூநகரில் நடைபெற்று வரும் சீன பஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் துபயில் நடைபெற்று வரும் ஆசியக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் சுற்று ஆட்டத்தில் இந்தியா நாளை பங்களாதேஷை எதிர்கொள்கிறது